முகக்கவசங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

நாட்டில் உள்ள அளைத்து அகில இந்திய வானொலி நிலையங்கள் தூர்தர்ஷன் அலைவரிசைகள் மற்றும் யூ டியூப் உள்ளிட்ட இணையதளங்களிலும் பிரதமரின் உரை இடம் பெறுகிறது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

சென்னையில் டாக்டர் திருப்புகழ் தலைமையிலான மத்திய குழுவிளர் நேற்று மாநில தலைமை செயலாளர் திரு சண்முகத்தை சந்தித்து ஆய்வு நடத்தினர் இந்த குழுவினா் நான்கு நாட்கள் தொடா்ந்து சென்னையில் ஆய்வுமேற்கொள்ள உள்ளதாக வருவாய் நிர்வாக டாக்டர்

மத்திய நீர்வள அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் திரு

பொது சுகாதார மருத்துவ நிபுணர் டாக்டர் சந்திரசேகர் டாக்டர் ஹேமலதா நுகர்வோர் விவகாரங்கள் துறை இயக்குநர் திரு தாக்கூர் பேராசிரியர் திரு சேகர் சதுர்வேதி ஆகியோர் தெலங்கானா மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டனர் அகமதாபாத்

இந்த மாவட்டங்களில் நாளையுடன் ஊரடங்கு முடிவடைய உள்ள நிலையில் மேலும் ஒருவாரம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை அதிபர் அலுவலகம் தெரிவித்துள்ளது